பிரதமர் திரு நரேந்திரமோடி நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிக்கும் வகையில் வடகிழக்கு மாநிலங்கள் மேம்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார்

தொடர்பான சந்தேகம் தேவையற்றது என்று உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார்

வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு வலியுறுத்தியுள்ளார்

மாதம் ஆறாம் தேதி வரை காவலில் வைக்க கேரள நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சாமானிய மக்களையும் விமானப் பயணம் மேற்கொள்ளச் செய்வதே மத்திய அரசின் நோக்கம் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியிருக்கிறார் சிக்கிம் மாநிலத்தின் முதலாவது விமான நிலையத்தை பாக்கியாங் என்ற இடத்தில் அவர் இன்று தொடங்கி வைத்தார்

சுற்றுலா மற்றும் பிற பொருளாதார நடவடிக்கைகள் இப்புதிய விமான நிலையத்தால் மிகவும் வளர்ச்சியடையும் என்று பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார் நாட்டின் அனைத்து மாநில தலைநகரங்களும் ரயில்பாதை மூலம் இணைக்கப்பட வேண்டுமென்றும் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தினார் நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான மத்திய மண்டல குழுக் கூட்டம் உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் இன்று லக்னோவில் நடைபெற்றது மத்திய மண்டல குழுவில் உத்தரப் பிரதேசம் மத்தியப் பிரதேசம் சத்தீஷ்கர் உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்கள் இடம் பெற்றுள்ளன உத்தரப் பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மற்றும் உத்தராகண்ட் மத்தியப் பிரதேசம் சத்தீஷ்கர் ஆகிய மாநில முதலமைச்சர்கள் சார்பில் கலந்து கொண்ட அமைச்சர்களும் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர் பிரதமரின் கிராம சாலைத் திட்டம் நக்சல் தீவிரவாதத்தை ஒடுக்குவது

வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதாரவிலை தேசிய சுகாதார இயக்கம் பள்ளிக் கல்வி மேம்பாடு உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து மத்திய மண்டல மாநாட்டில் விவாதிக்கப்பட்டது

ஒடிசாவில் பிஜூ ஜனதா தள அரசு மீது பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார் பூரியில் இன்று பிஜேபி தேசிய மகளிர் அணி மாநாட்டில் உரையாற்றிய அவர் மத்தியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்று வரும் அரசு

சாதனை படைத்துள்ளதாக தெரிவித்தார் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு முதன் முறையாக தொகுப்பூதியத்தை மத்திய அரசு உயர்த்தியுள்ளதாகவும் அவர் கூறினார் ஒடிசா மாநிலத்திற்கு மத்திய அரசு ஒதுக்கிய நிதியை மாநில அரசு பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார்

ஒடிசாவில் மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வருவதற்கு மகளிர் அணியினர் பாடுபட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் ஒடிசாவில் உள்ள இயற்கை வளங்கள் நாட்டை முன்னேற்றப் பாதையில் கொண்டு செல்லும் என்றும் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் ஒருவர் கூட பட்டினியால் இறக்கமாட்டார்கள் என்றும் திரு அமித் ஷா கூறினார் நாட்டின் வங்கிசாரா நிதி நிறுவனங்கள் தங்கள் பணபரிவர்த்தனையை தடங்கலின்றி மேற்கொள்வற்குத் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று மத்திய நிதி அமைச்ச் திரு அருண்ஜேட்லி உறுதியளித்துள்ளார் பங்குச்சந்தைகள் தொடர்ந்து சரிவை சந்தித்து வரும் நிலையில் அவர் இன்று வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் ஆகியவற்றுக்கும் போதிய உதவிகள் வழங்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார்

அசாம் மாநிலத்தை சேர்ந்த எந்தவொரு குடிமகனும் தேசிய மக்கள் தொகை பதிவேட்டில் இருந்து விடுபடுவதற்கு வாய்ப்பு இல்லை என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது அசாம் சுட்டப் பேரவையில் இத்தகவலைத் தெரிவித்த சுட்டமன்ற விவகாரங்கள்துறை அமைச்சர் திரு சந்திரமோகன் பதோவரி உச்சநீதிமன்றத்தின் கண்காணிப்பிலேயே பதிவேட்டில் எந்தவொரு திருத்தமும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் உள்ளவர்களின் விடுதலை குறித்து சட்ட விதிகள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் மாநில ஆளுநர் முடிவு செய்வார் என்று மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறியிருக்கிறார் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஆளுநர் பல்வேறு அம்சங்களை கருத்தில் கொண்டு முடிவெடுப்பார் என்றார் ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தில் தூத்துக்குடி மக்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது என்று அவர் கூறினார் நாடாளுமன்ற தேர்தல் வர இன்னும் காலம் இருப்பதால் கூட்டணி பற்றி பின்னா முடிவு செய்யப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார் பொதுமக்களுக்கான சேவைகளை வழங்க தேவையான உதவிகளை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ அளிக்க வேண்டுமென்று குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார் இன்று ஹைதராபத்தில் இஸ்ரோவுக்குச் சொந்தமான தேசிய தொலையுணர் மையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் சிறந்த நிர்வாகத்தை வழங்குவதற்கு செயற்கைக் கோள்கள் தரும் படங்கள் மற்றும் தகவல்கள் உதவிகரமாக உள்ளன என்றார் அவற்றை பயன்படுத்தி நாட்டின் நதிகளை இணைப்பது பற்றி திட்டமிடலாம் என்று அவர் கூறினார்

அவரை அடுத்த மாதம் ஆறாம் தேதி வரை காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார்

நான்காவது இந்திய சர்வதேச அறிவியல் திருவிழா லக்னோவில் வரும் ஐந்தாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை நடைபெற உள்ளது மாற்றத்திற்கான அறிவியல் என்பது இவ்வாண்டு அறிவியல் திருவிழாவின் கருப்பொருளாகும் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வரும் ஆறாம் தேதியன்று அறிவியல் திருவிழாவை தொடங்கி வைக்கிறார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதைத் தெரிவித்த மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ் வர்தன் மாணவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிப்பாளர்கள் கலைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் சந்திக்கும் ஒரு வாய்ப்பாக லக்னோ சர்வதேச அறிவியல் திருவிழா அமையும் என்று கூறினார் அறிவியல் தொழில்நட்பத் துறையில் இந்தியா கண்டுள்ள வளர்ச்சிகளை கொண்டாடும் திருவிழாவாகவும் இது அமையும் என்று அவர் குறிப்பிட்டார் ரஃபேல் போர் விமான விவகாரத்தில் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் நேர்மை பற்றி காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி கேள்வி எழுப்புவது நாட்டின் பாதுகாப்பில் சமரசம் செய்து கொள்வதற்கு ஈடானது என்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் கூறியிருக்கிறார்

இதனால் நாட்டில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் என்றார் அவர் இதனிடையே ரஃபேல் போர் விமான விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்ய வேண்டுமென்று காங்கிரஸ் மத்திய கண்காணிப்பு ஆணைத்தை கேட்டுக் கொண்டுள்ளது காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் திரு குலாம்நபி ஆஸாத் திரு அகமது படேல் திரு ஆனந்த் சர்மா உள்ளிட்டோர் அடங்கிய குழு இன்று தில்லியில் மத்திய கண்காணிப்பு ஆணையர் திரு கே வி சௌத்திரியை சந்தித்து இதற்கான மனுவை அளித்தது ரஃபேல் போர் விமானங்களை உள்நாட்டில் தயாரிக்கும் பணியை பொதுத்துறை நிறுவனமான எச் ஏ எல் க்கு வழங்காமல் அதனை தனியார் நிறுவனத்துக்கு கொடுப்பதால் பொதுச்சொத்துக்கு பேரிழப்பு ஏற்படுத்தப்படுவதாக அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது கோவா மாநிலத்தில் இன்று இரண்டு புதிய அமைச்சர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர்

இவர்களுக்கான பொறுப்புகள் இன்னும் அறிவிக்கப்படவில்லை

மாலத்தீவு தேர்தல் முடிவு குறித்து இந்தியா வரவேற்பு தெரிவித்துள்ளது அண்டை நாடுகளுக்கே முதலிடம் என்ற இந்திய அரசின் கொள்கைப்படி மாலத்தீவுடன் மேலும் நெருக்கமான உறவை ஏற்படுத்திக் கொண்டு அதனுடன் ஒத்துழைப்பு நல்க இந்தியா தயாராக உள்ளது என்று வெளியுறவு அமைச்சக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் பெல்கிரேடில் நடைபெற்று வரும் சென்பியா ஜூனியர் மற்றும் கேடட் ஒப்பன் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்திய வீரர் வீராங்கனைகள் குழு போட்டியில் பதக்கங்களை குவித்துள்ளனர் ஆடவா் ஒற்றையா் பிரிவில் இந்திய வீரர் பயஸ் ஜெயின் தங்கம் வென்றாா் கேடட் ஜூனியா் குழு பிரிவில் அவர் விஸ்வதீனதயாளனுடன் இணைந்து கோப்பையை வென்றார் அதைத் தொடர்ந்து பயஸ் ஜெயின் கேடட் ஒற்றையர் பிரிவிலும் அவர் சாம்பியன் பட்டம் வென்றார் மேலும் இரண்டு போட்டிகளில் இந்தியாவின் ஏ குழு தங்கமும் பி குழு வெள்ளிப்பதக்கமும் வென்றன